மாலை குறைக்கப்படுகிறது

பயங்கரவாதமும் வன்முறையும் இல்லாத குழலில் ஜம்மு காஷ்மீர் தவிர நிலுவையில் உள்ள பிரச்சனைகள் பற்றி பாகிஸ்தானுடன் பேச்சு நடத்த தயார் என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார்

போக்குவரத்து விதிகளை மீறுவோருக்கு அதிகபட்ச அபராதம் விதிக்கும் மோட்டார் வாகன சட்டம் அமலுக்கு வந்துள்ளது

அதிகாரிகளுக்கு இன்று முதல் கிடைக்கவுள்ளன ஐந்து மாநிலங்களுக்கு புதிய ஆளுநர்கள் இன்று நியமிக்கப்பட்டுள்ளனர்

இந்தியாவின் சசிகுமார் முகுந்த் கடுமையாக போராடியும் தோல்வியடைந்தார்

சுமார் ஒன்றரை டன் எடையுள்ள வேண்டர் விக்ரம் கொண்டு சென்றுள்ள ஆய்வுக்கலனான பிரக்யான் நிலவின் தென்துருவப் பகுதியில் வரும் ஏழாம்தேதி தரையிறங்கும்

பெங்களூரு அருகே பியாலாலுவில் உள்ள இஸ்ரோவின் விண்வெளி ஆய்வு தகவல் பெறும் இடத்திற்கு தகவல்களை அனுப்பும் வசதி பிரக்யானில் உள்ளது சுமார் இரண்டு புள்ளி நான்கு டன் எடை கொண்ட ஆர்ப்பிட்டர் ஒராண்டு காலத்திற்கு நிலவை கற்றி வந்து இதிலுள்ள எட்டு கருவிகள் மூலம் நிலவின் மேல்பரப்பை படம்பிடிக்கும் பயங்கரவாதமும் வன்முறையும் இல்லாத சூழலில் நிலுவையில் உள்ள பிரச்சனைகள் குறித்து பாகிஸ்தூனுடன் பேச்சு நடத்த இந்தியா தயாராக உள்ளது என்று வெளியுறவு அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் பிரசல்ஸில் ஐரோப்பிய ஒன்றிய ஆணையர் கிறிஸ்டோஸ் ஸ்டைலிபானிட்ஸ் ஐ சந்தித்தபின் வெளியிட்ட தொடர்ச்சியான டுவிட்டர் செய்திகளில் அண்டை நாட்டுடானான பிரச்சனைகளை விவாதிக்க இந்தியா திறந்தமனதுடன் இருப்பதை அவரிடம் தெரிவித்ததாக அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் ஜம்மு காஷ்மீரிலும் லடாக்கிலும் மேலும் வளர்ச்சி சிறந்த நிர்வாகம் ஆகியவற்றின் எதிர்பார்ப்புகள் பற்றி தாங்கள் பேசியதாகவும் அவர் தெரிவித்தார் இதே விஷயம் குறித்து ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளியுறவு மற்றும் பாதுகாப்புக்கான உயர்நிலை பிரதிநிதி ஃபெடரிக்கா மாகரினியுடனும் பேசியதாக அவர் கூறியுள்ளார் இயவ்பான உறவுகளை பராமரிக்க பாகிஸ்தான் மோதல்போக்கையும் பயங்கரவாதத்தையும் வன்முறையையும் கைவிட வேண்டியதன் அவசியத்தை இந்த சந்திப்பில் தாம் வலியுறத்தியதாகவும் அவர் தெரிவித்தார் சுவிஸ் வங்கியில் கணக்கு வைத்திருக்கும் இந்தியர்கள் பற்றிய விவரங்கள் வரித்துறை அதிகாரிகளுக்கு இன்று முதல் கிடைக்கவுள்ளன கருப்பு பணத்திற்கு எதிரான மத்திய அரசின் முக்கியமான நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இது அமைந்துள்ளது என்றும் சுவிஸ் வங்கியில் கணக்கு வைத்திருப்பவர்கள் தொடர்பாக இனி ரகசியம் எதுவும் இருக்காது என்றும் மத்திய நேர்முக வரிகள் வாரியம் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதுவான தகவல் பரிமாற்றத்தின் அடிப்படையில் தாமாகவே இந்த கணக்கு விவரங்கள் பரிமாறிக்கொள்ளப்படும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது

அசாமில் அமலாக்கப்படும் தேசிய குடியுரிமை பதிவு நடைமுறை இந்தியாவின் உள்நாட்டு விவகாரம் என்றும் இதனால் பங்களாதேஷ் க்கு எவ்வகையிலும் பாதிப்பு இல்லை என்றும் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு ஏ கே அப்துல் மோமென் தெரிவித்துள்ளார்

இந்த விஷயம் தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டதாகவும் திரு மோமென் கூறியுள்ளார்

கர்நாடகாவில் முன்பிருந்த காங்கிரஸ மதகார்பற்ற ஜனதாதள் ஆட்சிக்காலத்தில் அரசியல்வாதிகள் அவர்களின் உறவினர்கள் மற்றும் அதிகாரிகளின் தொலைபேசி ஒட்டு கேட்கப்பட்டதுக கூறப்படுவது பற்றிய விசாரணையை சிபிஐ மேற்கொண்டுள்ளது கர்நாடக அரசு கேட்டுக்கொண்டதன்பேரில் சிபிஐ முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்திருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர்

போக்குவரத்து விதிகளை மீறுவோருக்கு அபராதத்தை அதிகப்படுத்துவது உள்ளிட்ட அம்சங்களை கொண்ட மோட்டார் வாகன சட்டம் நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்துள்ளது சிவப்பு விளக்கு எச்சரிக்கையை மதிக்காமல் செல்லும் வாகனடுட்டிகளுக்கு விதிக்கப்படும் அபராதத்தொகை ஆயிரம் ரூபாயிலிருந்து ஐந்தாயிரம் ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது அதிவேகமாக வாகனங்களை ஓட்டுவோருக்கு ஆயிரம் ரூபாயிலிருந்து ஐந்தாயிரம் ரூபாய் வரை அபராதம் விதிக்க சட்டத்தில் வகைசெய்யப்பட்டுள்ளது மதுபோதையில் வாகனம் ஒட்டுவோருக்கான அபராதம் பத்தாயிரம் ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது உரிமம் இல்லாமல் மோட்டார் வாகனம் ஒட்டினால் ஐந்தாயிரம் ரூபாயும் காப்பீட்டு ஆவணத்தின் நகலினை வைத்திருக்காவிட்டால் இரண்டாயிரம் ரூபாயும் அபராதம் விதிக்கப்படும்

தலைக்கவசம் அணியாமல் இரண்டுசக்கர மோட்டார் வாகனம் ஓட்டுவோருக்கு முதன்முறையில் ஐநூறு ருபாய் அபராதம் விதிக்கப்படும்

தெலங்கானா மகாராஷ்ட்ரா கேரளா இமாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு புதிய ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர்

உத்தரகாண்ட் மாநில முன்னாள் முதலமைச்சர் திரு பகத் சிங் கோஷ்யாரி மகாராஷட்ரா மாநில ஆளுநராகவும் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ஆரிஃப் முகமத்கான் கேரள மாநில ஆளுநராகவும் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு பண்டாரு தத்தாத்ரேயா இமாச்சல பிரதேச ஆளுநராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர் இமாச்சல பிரதேச ஆளுநராக உள்ள திரு கல்ராஜ் மிஸ்ராவுக்கு ராஜஸ்தான் மாநில ஆளுநர் பொறுப்பு அளிக்கப்பட்டுள்ளது இந்த நியமனங்களுக்கு குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று ஒப்புதல் அளித்தார் இன்று தொடங்கியுள்ள தேசிய ஊட்டக்கத்து திட்டம்இம்மாத இறுதி வரை நாடு முழுவதும் கடைபிடிக்கப்படுகிறது

கடந்த வாரம் அகில இந்திய வானொலி மூவம் மனதின் குரல் மூவம் உரையாற்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி இதுபற்றி குறிப்பிட்டிருந்தார் போதிய விழிப்புணர்வு இல்லாததால் ஊட்டச்சத்து குறைபாட்டால் ஏராளமான குடும்பங்கள் பாதிக்கப்படுவதாகவும் இதை தடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறியிருந்தார் இந்நிலையில் நித்தி ஆயோக்கின் உறுப்பினர் திரு வி கே பால் அகில இந்திய வானொலிக்கு அளித்த சிறப்பு பேட்டியில் நாட்டின் ஒவ்வொரு மூலையிலும் ஊட்டச்சத்து குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இந்த ஊட்டச்சத்து மாதத்தின் நோக்கம் என்று குறிப்பிட்டார் ஆறு வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் வளர் இளம் சிறுமிகள் கர்ப்பினி பெண்கள் பாலூட்டும் தாய்மார்கள் ஆகியோரின் ஊட்டச்சத்து நிலையை மேம்படுத்த இந்த திட்டம் வகை செய்கிறது இந்திய அமெரிக்கான திருமதி ஷிரின் மேத்யூவை அமெரிக்காவின் தென்பகுதியில் உள்ள கலிபோர்னியாவின் மாவட்ட நீதிமன்ற நீதிபதியாக அமெரிக்க அதிபர் திரு டொளால்டு ட்ரம்ப் நியமித்துள்ளார் திருமதி மேத்பூ தற்போது சாண்டியாகோ உள்ள அமெரிக்காவின் ஐந்தாவது பெரிய சுட்ட அமைப்பாள ஜோன்ஸ்டேயில் அங்கம் வகிக்கிறார் ஆயுட்காலம்வரை நீதிபதியாக இருக்க அமெரிக்காவின் அரசியல் சட்டப்பிரிவு மூன்று வகைசெய்கிறது இந்தபிரிவின்படி நாடாளுமன்ற கண்டனத்தின்மூலம் மட்டுமே இத்தகைய நீதிபதிகளை பதவிநீக்கம் செய்யமுடியும்

கிப்ஸ்டனில் நடைபெறும் வெஸ்ட் இண்டஸூக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாம் நாளான நேற்று இந்தியா வலுவான நிலையில் உள்ளது